தெலுங்கானாவில் உள்ள புரீசைலம் அனல்மின் நிலையத்தில் ஏற்பட்டதீவிபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்குகுடியரசுத் தலைவர் துணைத் தலைவர் மற்றும் பிரதமர் ஆகியோர் ஆழ்நத இரங்கல் தெரிவித்துள்ளனர் நாட்டின் புதியதேர்தல் ஆணையராகமுன்னாள் நிதிசெயலர் திருராஜீவ் குமார் நியமிக்கப்பட்டுள்ளார் இன்றுநாடுமுழுவதும் கனேஷ் சதர்த்திதினம் கொண்டாடப்படுகிறது தேசியதேர்வு முகமைநடத்தும் நீட் மற்றும் ஜெ

எடப்பாடிபழனிசாமிகூறியுள்ளார் தெலுங்கானாவில் உள்ள பூரீசைலம் அனல்மின் நிலையத்தில் ஏற்பட்டதீவிபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்குகுடியரசுத் தலைவர் துணைத் தலைவர் மற்றும் பிரதமர் ஆகியோர் ஆழ்நத இரங்கல் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பாகட்விட்டரில் பதிவிட்டுள்ளகுடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுடன் வருத்ததைபகிர்ந்துகொள்வதாகவும் காயமடைந்தவர்கள் விரைவில் குணம் பெறவேண்டும் என்றும் பிரார்த்திப்பதாகதெரிவித்துள்ளார் குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கய்யாநாயுடு விபத்துதமக்குமிகுந்தவருத்தத்தைஏற்படுத்தியிருப்பதாககூறினார் பிரதமர் திரு நரேந்திரமோடிவிடுத்துள்ள இரங்கல் செய்தியில் இந்தவிபத்துதரதிருஷ்ட வசமானதுஎன்றுகூறினார் விபத்தில் காயமடைந்தவர்கள் விரைவில் குணம் பெறதாம் பிரார்த்திப்பதாகதெரிவித்தார் நாட்டின் புதியதேர்தல் ஆணையராகமுன்னாள் நிதிசெயலர் திருராஜீவ் குமார் நியமிக்கப்பட்டுள்ளார்

கோவிட் தொற்றுகாலத்தில் பல்வேறுமாநிலங்களில் நடைபெறும் பொதுமற்றும் இடைத்தேர்தல்களில் பின்பற்றுவதற்குவிரிவானநெறிமுறைகளைதேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் மற்றும் வேட்பாளர்கள் தேர்தல் நெறிமுறைகளைகட்டாயம் பின்பற்றுமாறுகூறியுள்ளது

வீடுகள்தோறும் பிரச்சாரம் மேற்கொள்வதற்குஐந்துபேருக்கும் குறைவானவர்களேபிரச்சாரம் செய்யவேண்டும் பொதுகூட்டங்கள் அல்லதுணர்வலங்கள் செல்வதற்குஐந்து வாகனங்களுக்குஒரு இடைவெளிவிடவேண்டும் என்றுஅறிவிக்கப்பட்டுள்ளது தேர்தல் தொடர்பானசெயல்பாடுகளில் கலந்துகொள்வோர் முககவசம் அணிந்துகொள்ளவேண்டும் ஒவ்வொருநுழைவு வாயிலிலும் வெப்பஅளவுப் பார்க்கவேண்டும் சானிடைசர்ஸ் சோப்பு தண்ணீர் போன்றவைவளாகத்தில் வைக்கப்படவேண்டும் சமுக இடைவெளிபின்பற்றவேண்டும் வாக்குப் பதிவு சமயத்தின் போதுவாக்காளர் யாருக்காவதுஉடலில் வெப்பம் அதிகரித்தால் அந்தவாக்காளருக்குடோக்கள் கொடுத்துவிட்டுபின்னர் வாக்களிப்பதற்குநேரம் ஒதுக்கப்படும் ஒருசமயத்தில் ஆயிரம் வாக்காளர்கள் மட்டுமேஅனுமதிக்கப்படுவார்கள் தேர்தல் பணிகளுக்குபெரிய அரங்குகளில் சமுக இடைவெளியுடன் நடைமுறைபின்பற்றப்படவேண்டும் தேர்தல் அதிகாரிகளுக்குசிறந்தபயிற்சிவழங்கப்படவேண்டும் இதற்கான படிவங்கள் அனைத்தையும் ஆன்லைன் மூலம் பதிவு செய்யவேண்டும் வேட்பாளர்கள் ஆன்லைன் மூவமாகதேர்தல் கட்டணங்களைசெலுத்தலாம் வேட்பாளர் பெயர் பதிவுக்காகதேர்தல் அலுவலகத்திற்குவரும்போதுஒருவாகனத்தில் இரண்டுபேருடன் வரவேண்டும் தேசியதேர்வு முகமைநடத்தும் நீட் மற்றும் ஜெ ஈஈஆகியதேர்வுகளுக்கானநெறிமுறைகளைஅறிவித்துள்ளது

தேர்வு எழுதவருவோர் தேர்வுக்குமுன்னரும் பின்னரும் சானிடைசர்களைப் பயன்படுத்தவேண்டும் என்றுஅறிவிக்கப்பட்டுள்ளது

எடப்பாடிபழனிசாமிகூறியுள்ளார்

செகண்ட்ஸ் நாமக்கல் திருச்செங்கோடு ராசிபுரம் நகரங்களுக்கு புறவழிச்சாலைஅமைக்கநிர்வாகஅமைதிவழங்கப்பட்டுள்ளதாகவும் நிலம் கையகப்படுத்தும் பணிகள் முடிந்தவுடன் சாலைஅமைக்கும் பணிகள் தொடங்கப்படும் என்றும் அவர் கூறினார்

பரமத்திவேலூரில் வெற்றிலைஆராய்ச்சிமையம் என்றவிவசாயிகளின் கோரிக்கையை அரசுஏற்றுக் கொண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார்

வெங்கப்யாநாயுடு ஆகியோர் வாழ்த்துதெரிவித்துள்ளனர் இதுதொடர்பாககுடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்தவிடுத்துள்ளசெய்தியில் இந்தப் பண்டிகைஅனைவருக்கும் மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் அளித்துவருவதாகவும் சமுதாயத்தின் அனைத்துதரப்பு மக்களுக்கும் சந்தோஷத்தைதருவதாகஅவர் குறிப்பிட்டுள்ளார் கோவிட் தொற்றுகாலத்தில் அனைவருக்கும் நிம்மதியானஆரோக்கியமானவாழ்வு கிடைப்பதற்குவாழ்த்துதெரிவிப்பதாகஅவர் கூறியுள்ளார் குடியரசுத் துணைத் தலைவர் விடுத்துள்ளசெய்தியில் இந்தப் பண்டிகைநாளில் புதியவாழ்க்கையதொடங்குவதற்குபிரார்த்திப்போம் என்றும் வாழ்க்கைத் தடங்கல் நீங்கவேண்டும் என்றும் கூறியுள்ளார் கோவிட் தொற்றுகாலத்தில் பெரியஊர்வலங்கள் கூட்டங்களைதவிர்த்திடுமாறும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் விழாவைக் கொண்டாடும் போதுசமுக இடைவெளியைதவறாமல் கடைபிடிக்கவேண்டும் என்றுகேட்டுக் கொண்டார் இந்தப் பண்டிகைஅமைதிஒற்றுமைமற்றும் செழிப்பைக் கொண்டுவரும் என்றுதாம் நம்புவதாககூறியுள்ளார்

சென்னைவிமானநிலையத்தில் மாணவர்களின் குடும்பத்தினரிடம் உடல்கள் ஒப்படைக்கப்பட்டன பின்னர் அவர்களதுசொந்தஊர்களுக்குஎடுத்துச் செல்லப்பட்டன விமானநிலையத்தில் மாணவர்களின் உடலுக்குபிஜேபிமாநிலத் தலைவர் திரு எல் முருகன் மற்றும் பலர் அஞ்சலிசெலுத்தினர் தேசியவிளையாட்டுவிருதுகள் நேற்றுஅறிவிக்கப்பட்டன கிரிக்கெட் வீரர் ரோஹித் ஷர்மாமாற்றுத் திறணாளிவிளையாட்டுவீரர் மாரியப்பன் தங்கவேலுடேபிள் டென்னீஸ் வீரர் மாணிகாபாத்ராமவ்யுத்தவீரர் வினேஷ் பொகாட் மற்றும் இந்தியன் ஹாக்கிமகளிர் அணித் தலைவர் ராணிராம்பால் ஆகியோர் ராஜீவ் காந்திகேல் ரத்னாவிருதுபெறுவார்கள் நான்காண்டுகளுக்குமேலாகவிளையாட்டில் சிறந்தவீரர்களாகஉள்ளவர்களுக்கு இந்தவிருதுவழங்கப்படுகிறது

வில்வித்தைவீரர் அதானுதாஸ் தடகளவீராங்கனை டுடி சந்த் இறகுப் பந்துவீரர்கள் சாத்விக் சாய்ராஜ் ரான்கிரெட்டிமற்றும் சிராக் ஷெட்டிகூடைப் பந்துவீரர் விசேஷ் ப்ரிகுவன்ஷி குத்துச் சண்டைவீரர்கள் சுபேதார் மனிஷ் கெள்ஷிக் மற்றும் லவ்லினாபோர்கோஹெய்ன் கிரிக்கெட் வீரர்கள் இஷாந்த ஷர்மாமற்றும் தீப்தி ஷர்மாகுதிரைப் பந்தயவீரர் சவாந்த் அஜய் அனந்த் கால்பந்துவீரர் சந்தேஷ் ஜிங்கன் கோலஃப் வீரர் அதிதிஅஷோக் ஹாக்கிவீரர்கள் ஆகாஷ்தீப் சிங் மற்றும் தீபிகாகபடிவிளையாட்டுவீரர் தீபக் கோகோவீரர் கலேசரிகாசுதாகர் படகுபோட்டிவீரர் தத்துபாபன் போகானல் துப்பாக்கிசுடும் வீரர் மனுபேக்கர் மற்றும் சௌர்ப் சௌத்ரிடேபிள் டென்னீஸ் மதுரிகாசுஹாஸ் பட்கர் டென்னீஸ் வீரர் திவிஜ் ஷரன் குளிர்காலவிளையாட்டுவீரர் ஷிவாகேசவன் மவ்யுத்தவீரர் திவ்யாகக்ரன் மற்றும் ராகுல் அவாரேமாற்றுத் திறணாளிநீச்சல் வீரர் சுயாஷ் நாராயண் ஐாதவ் மாற்றுத்திறணாளிதடகளவீரர் சந்தீப் மற்றும் மாற்றுத் திறனாளிதுப்பாக்கிசுடும் வீரர் மனிஷ் நர்வால்